பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பரிக்ஷா பே சர்ச்சா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு பதிவுசெய்ய இன்று கடைசி நாளாகும்

பெறுவதற்கான புதிய நடைமுறையை மத்தியஅரசு அறிவித்துள்ளது

இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி அஹமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது

ரமேஷ் பொக்ரியால் நாட்டில் ஆசிரியர் பயிற்சி மாணாக்கருக்கான தேசிய மின்னணு சான்றிதழ் பதிவு மேலாண்மை முறை கொண்டுவரப்படுவதாக மத்திய கல்வியமைச்சர் திரு

இந்த புதிய நடைமுறை வரும் ஒன்றாம்தேதிமுதல் செயல்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ள மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் சுற்றுலா துறை மேம்பாட்டிற்கு இது பெரிதும் வகை செய்யும் என்றும் கூறியுள்ளது

பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமீத்ஷா கோரக்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இன்றுமாலை பிரச்சாரம்மேற்கொள்கிறார் இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் இடது சாரி தலைவர்கள் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர்

ராஜ்நாத்சிங் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் பிஷ்வாந்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் பிஜேபி வெற்றிபெற்றால் மாநிலத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள் தொடரும் என்றார்

இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ஜிதேந்திரசிங் ரிபுன் போரா உள்ளிட்டோரும் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி வாக்கு சேகரித்து வருகின்றனர்

எடப்பாடி கே

தொடர்ந்து எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட நங்கவள்ளி ஜலகண்டாபுரம் செட்டிமாங்குறிச்சி கொங்கனாபுரம் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைவர் திரு

க

கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் செலவின பார்வையாளர்கள் திரு சுவன்தாஸ் குப்தா திரு கல்யாணம் திரு பாலகிருஷ்ணா ஆகியோர் ஆட்சித்தலைவர் திரு ஜெயச்சந்திர பானு ரெட்டியுடன் தேர்தல் பணிகள் குறித்து இன்று ஆலோசனை மேற்கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகளைக் கணக்கிடுவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆட்சித் தலைவர் திரு

கார்த்திகா இன்று ஆய்வு செய்தார்

மாவட்டத்தில் தேர்தல் பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தும்பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்